எடப்பாடி

முதலமைச்சர் நோய்த்தொற்று நிலைமை குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார்

கிழக்கு கடற்கரை பகுதியில் வரும் ஒன்றாம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது

எடப்பாடி

முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடத்துவது குறித்தும் பள்ளிகளை திறப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

விடைத்தாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை நடைபெற உள்ள தேர்வு தாள் திருத்தும் பணிகளுக்காக சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் இரண்டு மதிப்பீட்டு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

முகாம் மையங்களில் காலை மாலை இருவேளைகளிலும் கிருமி நாசினி தெளித்து துாய்மை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி

தர்மபுரி தேர்வு தாள் திருத்தும் பணிகளுக்காக தர்மபுரியிலும் அருரிலும்மதிப்பீட்டு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி அரியலூர் மான்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி விடைத்தாள் திருத்தும் மையங்களை ஆட்சித்தலைவர் திருமதி

நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்ற முதலாம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது

ஜெயக்குமார் நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன் பிடி தடைக்காலம் குறைக்கப்பட்டு வரும் ஜீன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதனையடுத்து தமிழகத்தில் கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் விசைப்படகு மீனவர்கள் வரும் முதல் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லலாம் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலை நம்பியுள்ள மீன்பிடி தொழிலாளர்களும் அதனை சார்ந்தவர்களும் பயன்பெறலாம் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

தஞ்சை மாவட்டம் வாளமர் கோட்டை காட்டூர் தென்னமநாடு உள்ளிட்ட பகுதிகளில் துார்வாரும் பணிகளை இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

எடப்பாடி

ஆந்திராவில் இன்று முதலும் மேற்கு வங்கத்தில் நாளை மறுநாளும் விமான சேவைகள் தொடங்குகின்றன